தமிழகத்தில் மின்வெட்டு ஏற்பட வாய்ப்பே இல்லை என்று மாநில அரசு கூறியுள்ளது

வெளியிடப்படுகிறது

தங்கப்பதக்கம் வென்றது

லேண்டர்

அவை நிலவின் மேற்பாப்பில் வேதிபியல் மற்றும் மண்ணியல் தன்மைகளை ஆராய்வதோடு அதன் ஐயனி மண்டலத்தையும் பகுத்தறியும் அவை அளிக்கும் தகவல்கள் யாவும் பெங்களூந்த்த அருகே உள்ள இஸ்ரோவின் பிபாலுலு டீப் ஸ்பேஸ் கூட்டமைப்பு மையம் பெற்றுக்கொள்ளும்

ரஷ்யா சீனாவிற்கு அடுத்தப்படியாக நிலவில் மென்மையாக தரையிறங்கிய நாடுகள் வரிசையில் இந்தியா இடம்பிடிக்கும் நிலவின் நீண்ட தரா விண்வெளி பயணத்திற்கான ஒரு இடை நிறுத்தமாகவும் விண்வெளி ஆய்வுக்கான சோதனை தளமாகவும் பயன்படுத்தப்படுத்தவதற்கான வாய்ப்புகள் நிலவுகின்றன இந்நிலையில் இந்தியா ஆங்கு தடம் பதிப்பது சிறந்த நிபுணத்துவத்தை பெற உதவும் மேலும் நாட்டின் இளைஞர்களிடையே விண்வெளியின் மீதான ஆர்வத்தையும் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க அது பேருதவி புரியும் புரீஹரிகோட்டாவிலிருந்து இய்சிங் மத்திய அரசின் அணை பாதுகாப்பு சட்டம் தமிழகத்திற்கு உகந்ததாக இல்லை என்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நேற்று எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே இந்த மசோதாவிற்கு அஇஅதிமுக எதிர்ப்பு தெரிவித்ததை சுட்டிக்காட்டினார் மழைநீர் சேகரிப்பு பணிகளுக்கு விவசாயிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று மின்துறை அமைச்சா் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் புதிய வசதிகளை நேற்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டத்தில் மாநில அரசின் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு செயல்படாமல் இருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் தேனியில் திமுக சார்பில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் பேசினார் எதிர்காலத்தில் திமுக ஆட்சிப் பொறுப்பை ஏற்கும் என்றும் மக்களவைத் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அப்போது நிறைவேற்றப்படும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தாா் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பிஜேபியின் மாநில பொதுச் செயலாளர் திருமதி வானதி சினிவாசன் குற்றம்சாட்டியுள்ளார் நேற்று சேலத்தில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் நீா்நிலைகளை பாதுகாக்க கடுமையான சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா் அத்திவரதா் தரிசனத்திற்கு வரும் பக்தா்களின் வசதிக்காக கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்படவுள்ளதாக மாநில அரசின் தலைமைச் செயல் திரு சண்முகம் கூறியுள்ளார் நேற்று காஞ்சிபுரத்தில் இதுதொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் முடிந்த உடன் இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது

தேசிய அளவிலான நாய் கண்காட்சி சேலத்தில் நேற்று நடைபெற்றது

கிரேட்டன் டாபர்மேன்

கோலாப்பூர் பெங்களுகூ கேரளா சென்னை பஞ்சாப் போபால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து நாய்கள் கலந்துகொண்டன இந்த கண்காட்சியில் ஒவ்வொரு நாய் இனங்களுக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன உடல் எடை

போட்டியில் வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு சுழற்கோப்பை கேடயம் என பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன

ஜப்பான் பொதுத்தோதலில் அந்நாட்டு பிரதமா் சின்சோ அபே தலைமையிலான கூட்டணி வெற்றிபெற்றுள்ளது

பீகார்

கேரளாவின் காசர்கோடு இடுக்கி கோழிக்கோடு கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது

ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது சீனாவில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதிப்பெற்றது

இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது